தமிழகத்தில் தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சி மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தேவையற்ற விமர்சனங்கள் பரப்பப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்துத் திட்டங்களுக்கும் உடனுக்குடன் அனுமதி வழங்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் பல்வேறு துறைகள் சிறப்பாக செயல்பட்ட காரணத்தால்தான் அகில இந்திய விருதுகளை நாம் பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வேளாண் துறையில் அதிக விளைச்சல் பெற்றதற்காக கிரிஷ் கர்மான் விருதை தாம் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று கூறிய அவர் போக்குவரத்து மின்சாரம் உள்ளிட்ட துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு விருதுகளை பெற்றுள்ளதாக கூறினார் அனைத்துத் துறைகளிலும் சிறப்பான வளர்ச்சியை தமிழகம் எட்டியிருப்பதாகவும் விவசாயிகள் மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்துத் தரப்பினருக்கும் தேவையான அரசின் திட்ட உதவிகள் செய்துத் தரப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் உள்கட்டமைப்பு வசதியில் தமிழகம் சிறந்த விளங்கியுள்ளதாக கூறிய அவர் மருத்துவத் துறையில் நாட்டிற்கே முன்மாதிரியாக தமிழகம் விளங்கி வருவதாகவும் அவர் கூறினார்

தேர்தல் எப்போது வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு அஇஅதிமுக தயாராகவே உள்ளது என்று கூறிய முதலமைச்சர் வாக்குச்சீட்டு முறையானலும் சரி மின்னனு வாக்குப்பதிவு இயந்திர முறையானாலும் சரி எதிலும் தங்களுக்கு சந்தேகம் கிடையாது என்றும் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம் என்றும் தெரிவித்தார் முல்லைப் பெரியாறு அணை தொடர்பாக கேரள அரசு தவறான தகவல்களை அளித்து வருவதாக கூறிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீரினால் தான் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று கூறுவதில் உண்மையில்லை என்றும் குறிப்பிட்டார்

மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது

அனைத்துத் தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சத்யநாராயணா பின்பு தமது தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளார்

சென்னையில் இன்று அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இதற்கான கூட்டம் நடைபெற்றது வாக்காளர் பட்டியல் சுருக்கத் திருத்தப் பணிகள் தொடர்பாக நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு வாக்காளர் பெயர் சேர்த்தல் திருத்தம் மற்றும் பெயர் நீக்கம் செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இருந்தால் அது குறித்து கட்சிப் பிரதிநிதிகள் தலைமைத் தேர்தல் அதிகாரியிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

பெயர் மாற்றம் செய்வதற்கு ஒருமாத கால அவகாசம் அளிக்கப்படும் என்றும் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் வங்க கடல் மண்டலத்தில் பிம்ஸ்டெக் அமைப்பை அமைதியை ஏற்படுத்தும் சக்திவாய்ந்த அமைப்பாக மாற்றுவதற்கு அந்த அமைப்பின் தலைவர்கள் உறுதி எடுத்துக்கொண்டனர் நான்காவது பிம்ஸ்டெக் உச்சிமாநாடு காட்மாண்டுவில் இன்று நிறைவடைந்தது

வங்க கடல் மண்டலத்தில் அமைதி செழிப்பு ஆகியவற்றை கூட்டு முயற்சியுடன் கூடிய அறிவு சிந்தனை மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்படும் என இந்த உச்சிமாநாட்டில் பிரகடனம் செய்யப்பட்டது மேலும் வளர்ச்சியை பகிர்ந்து கொள்ள பொருளாதார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது மற்றும் தொழில் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துவதும் இந்த பிரகனடத்தின் ஒரு முக்கிய அம்சங்களாகும் தீவிரவாதத்திற்கு எதிராக பிம்ஸ்டெக் அமைப்பு உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்தனர்

இந்த பிரகடனத்திற்கு பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகளான பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா மியான்மர் நேபாளம் இலங்கை தாய்லாந்து ஆகியவற்றின் தலைவர்கள் ஒப்புதல் அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின்கீழ் நிறைவேற்றப்பட்டுள்ள பணிகள் குறித்து மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குநர் திரு ராகுல்நாத் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

ஆண்கள் ஸ்குவாஷ் அணி வெண்கலப் பதக்கம் வென்றது மகளிர் ஸ்குவாஷ் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதிபெற்றுள்ளது